உள்ளதாகமத்தியசுகாதாரத்துறைசெயலாளர் திருராஜேஷ் பூஷண் தெரிவித்துள்ளார்

புதியதலைமைத்தேர்தல் ஆணையராகதிருகுஷில்சந்திரா இன்றுபதவியேற்றுக்கொண்டார்

மக்களுக்குவாழ்த்துதெரிவித்த்ளளனர்

இதுகுறித்துதில்லியில் இன்றுசெய்தியாளர்களிடம் பேசியஅவர் தற்போதமாநிலங்கள் மற்றும் யூளியன் பிரதேசங்களில் ஒன்று புள்ளி ஆறு ஏழு கோடிதடுப்பூசிகள் கையிருப்பில் உள்ளதாகவும் கூறினார் மாநிலஅரசுகள் சரியானதிட்டமிடுதலுடன் தடுப்பூசியைபயன்படுத்தினால் பற்றாக்குறைஏற்படாதுஎன்றம் அவர் குறிப்பிட்டார் கேரளாவில் சரியானதிட்டமிடுதலுடன் தடுப்பூசிஅளிக்கப்பட்டுவருவதால் அங்குவீணாவதுதவிர்க்கப்பட்டுள்ளதுஎன்றுகூறினார் பிறமாநிலங்களில் எட்டுமுதல் ஒன்பதுசதவீதம் அளவிற்குதடுப்பூசிவீணடிக்கப்படுவதாகஅவர் கவலைதெரிவித்தார் தடுப்பூசிபோட்டுக்கொள்வதால் தொற்றுஏற்படுவதுகுறைவதுடன் நோய் எதிர்ப்பு சக்திஅதிகரிக்கிறதுஎன்றும் அவர் கூறினார்

தேசியநிபுணர்குழுவின் பரிந்துரையைஏற்று விரைவில் இந்ததடுப்பூசிகள் பயன்பாட்டிற்குவருவதற்கானநடவடிக்கைகளைமத்தியசுகாதாரத்துறைஅமைச்சகம் மேற்கொண்டுள்ளது

மாவட்டஆட்சியர் திரு ம அரவிந்த் ஆளரிபள்ளம் அரசுமருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் செயல்பட்டுவரும் தடுப்பூசிமையத்தை இன்றுஆய்வு செய்தார் பிள்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅவர் மருத்துவக்கல்லூரி மருத்துவமனையில் கூடுதல் படுக்கைவசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றம் நாளொன்றுக்கு மூவாயிரம் பேருக்குதடுப்பூசிசெலுத்துவதற்கானவசதிசெய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார்

இதனையடுத்து பலரும் தற்போதுஆர்வத்துடன் தடுப்பூசிபோட்டுக்கொள்கின்றனர் தூத்துக்குடியில் தடுப்பூசிபோட்டுக்கொண்டபயனாளிகள் இந்ததடுப்பூசியால் பக்கவிளைவுகள் எதுவும் ஏற்படவில்லைஎன்றும் பாதுகாப்பானதாகஉணர்வதாகவும் கூறினர்

இதுகுறித்துமத்தியவெளியுறவுத்துறைஅமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ளடுவிட்டர் செய்தியில் பிரான்ஸ் அமைச்சருடன் நடத்தியபேச்சுவார்த்தைகள் ஆக்கப்பூர்வமாக இருந்ததாகதெரிவித்துள்ளார் பிரான்ஸ் வெளியுறவுத்துறைஅமைச்சர் பிரதமர் திருநரேந்திரமோடியையும் இன்றுசந்தித்துபேசுகிறார் பின்னர் மத்தியசுற்றுச் சூழல்துறைஅமைச்சர் திருபிரகாஷ் ஜவடேக்கரைசந்தித்துப் பேசும் அவர் சுற்றுச் சூழல் வனம் மற்றும் பருவநிலைமாறபாடுகள் குறித்தும் அவருடன் பேச்சுவார்த்தைநடத்தஉள்ளதாகளமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார்

புதியதலைமைதேர்தல் ஆணையராகதிருகூடில் சந்திரா இன்றுபதவியேற்றுக்கொண்டார் இதுவரை இப்பொறுப்பில் இருந்ததிருகளில் அரோரா நேற்றுடன் பணிஒய்வு பெற்றதையடுத்து தற்போதையதேர்தல் ஆணையர்களில் ஒருவரானதிருசுஷில் சந்திரா இப்பதவிக்குநியமிக்கப்பட்டுள்ளார்

நாட்டின் பல்வேறுபகுதிகளில் புத்தாண்டுதினம் இன்றுபாரம்பரியஉற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது ஆந்திரா தெலங்கானா கர்நாடகமாநிலங்களில் யுகாதிதிருநாளாகக் இந்நாள் கொண்டாடப்பட்டது மேலும் பஞ்சாப் மகாராஷ்டிரா ஒடிஸா மேற்குவங்க உள்ளிட்டபல்வேறுமாநிலங்களில் இந்நாள் வைஷாக்கி குடிபட்வா பாண சங்ராந்தி பொய்லாபொய்ஷாக் என்றுகொண்டாடப்பட்டது சித்திரைதமிழ் புத்தாண்டுநாளைகொண்டாடப்படுகிறது இந்நாளையொட்டிதலைவர்கள் பலரும் மக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனர் தமிழகஆளுநர் திருபன்வாரிலால் புரோஹித் விடுத்துள்ள செய்தியில் ஒவ்வொருகுடும்பத்தினாின் வாழ்விலும் அமைதியும் வளமும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் தழைத்தோங்க வாழ்த்துவதாகக் குறிப்பிட்டுள்ளார் முதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளவாழ்த்துச் செய்தியில் தமிழா்கள் அனைவரின் வாழ்விலும் அன்பும் அமைதியும் நிலவட்டும் நலமும் வளமும் பெருகட்டும் என்றுகூறியுள்ளார் தமிழ் புத்தாண்டையொட்டிஅரசியல்கட்சிதலைவர்கள் பலரும் மக்களுக்குவாழ்த்துதெரிவித்துள்ளனா் மலையாளமக்கள் கொண்டாடும் புத்தாண்டுதிருநாள் விஷூவும் நாளைகொண்டாடப்படுகிறது மலையாளமொழிபேசும் மக்களின் வாழ்வில் அன்பும் மகிழ்ச்சியும் மலரட்டும் என்றுதமிழகமுதலமைச்சர் திருஎடப்பாடிபழனிசாமிவாழ்த்துதெரிவித்துள்ளார்

நீண்டவரிசையில் நின்றபொதுமக்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசிசெலுத்திக்கொண்டனர்

பாளையங்கோட்டைநகர ஆரம்பசுகாதாரநிலையத்தில் முன்களபனியாளர்கள் பலரும் தடுப்பூசிபோட்டுக்கொண்டனர்